இன்று பூட்டான் செல்கிறார்

மகாராஷ்டிராவில்வேளாண் கடன் மோசடி தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர்

தீவிரப்படுத்தியுள்ளது

திரு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றபிறகு மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்றம் பூட்டாள் பிரதமரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிப்பார் என்றும் வெளியறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் கூறியுள்ளார் மகாராஷ்டிராவில் வேளாண் கடன் மோசடி தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர்

மும்பை மற்றும் பர்பானி மாவட்டத்திலுள்ள பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்ட பிறகு தனியார் நிறுவன தலைவர் திரு ரத்னாகர் குட்டேமீது பண முறைகேடு தடுப்பு சுட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு நாளை அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் மக்களவைத்தேர்தலுக்கு பிறகு பிரதமர் திரு மோடி மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே இந்தியர் மாலத்தீவு இடையே உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பிரதமரின் இந்தப் பயணத்தின்போது மாலத்தீவு மற்றும் இவங்கைவுடனான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வரும் ஒன்பதாம் தேதி பிரதமர் இலங்கை செல்லவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அண்டைநாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கொள்கைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் பிரதமர் திரு மோடி அண்டை நாடுகளுக்கான பயணத்தை தொடங்கியிருப்பதாகவும் திரு விஜய் கோகலே தெரிவித்துள்ளார் நித்தி ஆயோக் அமைப்பின் துணை தலைவராக திரு ராஜீவ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான ஒப்புதலை நித்தி ஆயோக் அமைப்பின் தலைவரான பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியுள்ளார் இந்த அமைப்பின் முழுநேர உறுப்பினர்களாக திரு வி கே சரஸ்வத் திரு ரமேஷ் சந்த் மற்றும் டாக்டர் வி கே பவுல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைமச்சர் திரு அமித் ஷா நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் அலுவல் ரீதியான உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் சாலைபோக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி சமூக நீதி மற்றம் மேம்பாட்டுத்துறை அளமச்சர் திரு தாவத்சந்த் கெலாட் ரயில்வே துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் புள்ளியியல் மற்றும் திட்ட அமவாக்கத்துறை அமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் ஆகியோர் நித்தி ஆயோக்கின் சிறப்பு ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி வீதத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கையால் இந்திய பொருளாதாரம் மேம்படும் என்று கூறியுள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வீடு வாங்குவோருக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க இந்த நடவடிக்கை உதவும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் மின்னனு பண பரிமாற்றங்களுக்கு கட்டணங்கள் நீக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிகம் பயணடைவரர்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிபா வைரஸ் தாக்குதல் குறித்து மத்திய குகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் புதுதில்லியில் நேற்று ஆய்வு நடத்தினார் கேரளாவில் இந்த வைரஸினால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக இக்கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இது மேலும் பரவாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளபட்டிருப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது புனேயிலுள்ள தொற்று நோய் ஆய்வு மைய மருத்துவர்கள் வவ்வால் மற்றும் மற்ற விலங்குகளிடம் நோய் தொற்று குறித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர்

புதுதில்லியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று பங்கேற்று அவர் பேசினார் இந்நிகழ்ச்சியில் காற்று மாசு குறைப்பது தொடர்பான விழிப்புணர்வு குறும்பட போட்டியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார்

தேடுதலுக்கு உள்ளாகும் பரப்பளவு அதிகரிக்கப்பட்டு சிறிய வகை ஹெலிகாப்டர்கள் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இரவு நேரங்களிலும் தேடுதல் பணி தொடர்ந்த நடைபெற்று வருகிறது

காயமடைந்தவர்கள் தபாயிலிலுள்ள ரஷித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முதலுதவிக்கு பிறகு மூன்று இந்தியர்கள் வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

துபாய்க்கான இந்திய தூதர் ஜென்ரல் விப்புல் மற்றும் அதிகாரிகள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்புகொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

அப்பகுதியில் தீவிரகளை எதிர்த்து தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருகிறது இதனிடையே அனந்த்நாக் மாவட்டத்தில் தீவிரவாதி ஒருவர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ரானுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விடுமுறையில் தனது வீட்டில் இருந்த மன்சூர் அகமது பெக் என்ற வீரரை தீவிரவாதி ஒருவர் சுட்டதில் படுயாமடைந்த அவர் மருத்துவளையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார் அமெரிக்காவுடனான அனு ஆயுத ஒப்பந்தத்தை விலக்கிக்கொள்ள ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் கூறியுள்ளார் செயின்ட் பீட்டர்ஸ் பர்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச சுட்ட விதிகளை அமெரிக்கா தொடர்ந்து மீறினால் இந்த ஒப்பந்தத்தை கைவிடப்போவதாக கூறியுள்ளார்

சூடானில் ராணுவ ஆட்சி முடிவுக்கு வரும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக ஜனநாயகத்திற்கு ஆதரவான தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் அந்நாட்டில் தற்போதுள்ள ரானுவ ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன

சிட்னியில் நடைபெற்றுவரும் ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் தோல்வி அடைந்தது

சர்வதேச ஹாக்கி தொடர் இறுதிப் போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ரஷ்யாவை வென்றது

இன்றிரவு ஏழு மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா போலந்தை எதிர்கொள்கிறது